உயிர் காக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கு அனைத்து உதவிகளும் முழு பாதுகாப்பும் அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்தாண்டு அகவிலைப்படி வழங்கப்படாது என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது

நாட்டிலேயே நியாய விலை கடைகளில் விலையில்லா அரிசி வழங்கப்படுவது தமிழகத்தில் மட்டும் தான் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளா்

மருத்துவ காணொலி முதலமைச்சர் தமிழகத்தில் மருத்துவ பணியாளர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் முழு பாதுகாப்பும் அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

இந்திய மருத்துவமுறை மருத்துவர்கள் சித்த மருத்துவ அதிகாரிகளுடன் காணொலி மூலம் இன்று ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் உயிர்காக்கும் மருத்துவர்கள் இறைவனுக்கு சமமாக போற்றப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார்

மும்பையில் தனியார் செய்தி நிறுவன தலைமை செய்தியாளர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்டம் தன் கடமையையாற்றி குற்றவாளிகள் நீதிக்கு முன் கொண்டுவரப்படுவார்கள் என்றார் பத்திரிக்கையாளர்களுக்கு எதிரான தாக்குதல் ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

சுகாதார துறை ஊழியர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் உரிய இழப்பீடுகளை வழங்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது அரசு கொண்டு வந்துள்ள இந்த அவசர சட்டத்திற்கு இந்திய மருத்துவ கழகம் நன்றி தெரிவித்துக்கொண்டுள்ளது

இதன்படி கடந்த ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படி வழங்கப்படாததுடன் வரும் ஜீலை ஒன்றாம் தேதியை முன்வைத்து அளிக்கப்படும் அகவிலைப்படியும் அடுத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியை முன்வைத்து அளிக்கப்படும் அகவிலைப்படியும் நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது

அடுத்தாண்டு ஜீலை மாதம் அகவிலைப்படி வழங்குவது குறித்து அரசு உரிய முடிவு எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ராஜீ நாட்டிலேயே நியாய விலைக்கடைகளில் விலையில்லா அரிசி வழங்கப்படுவது தமிழகத்தில் மட்டும்தான் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் முதலமைச்சரின் உத்தரவிற்கேற்ப மே மாதத்திற்கான விலையில்லா ரேஷன் பொருட்களை வழங்குவதற்கான டோக்கன் நாளையும் நாளை மறுநாளும் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் என்றார் நியாயவிலைக்கடைகளில் முறையாக பொருட்கள் அளிக்கப்படவில்லை என்பது தொடர்பான புகார்கள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

ஓ

மணியன் இன்று நேரில் ஆய்வு செய்தார் பாதிப்படைந்த பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் வினியோகம் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார்

வனவிலங்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சாலைகளில் வாகன நடமாட்டமும் மக்கள் நடமாட்டமும் குறைந்ததை அடுத்து வனவிலங்குள் அச்சமின்றி இயல்பாக உலாவி வருகின்றன